கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான்

அமெரிக்கா்களை வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது

கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த வன்முறையையடுத்து

இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைத் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சந்திரபூஷன் இதுபோன்ற நடவடிக்கையை முதல் முறையாக தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் குமார் இதற்கிடையே மேற்குவங்கத்தின் முதன்மை உள்துறை செயலாளர் திரு அட்ரி பட்டாச்சார்யா மற்றும் குற்றப்பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஆகியோரை அப்பதவியிலிருந்து தேர்தல் ஆணையம் விடுவித்துள்ளது தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் பொறுப்பை வகிப்பார் மாநில என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரு ராஜீவ்குமார் புதில்லியில் உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றுவதற்கு இன்றுகாலை பத்துமணிக்கு ஆஜராகவேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது வன்முறையின்போது சமூக சீர்திருத்தவாதி ஈஷ்வர் சந்திர வித்யாசாகரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் தமது கவலையை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே கொல்கத்தாவில் நிகழ்ந்த வன்முறைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித்தலைவர் செல்வி மம்தா பேனர்ஜியின் தலையீடே காரணம் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குற்றம்சாட்டியுள்ளார் இதேபோல் அரசியலில் வன்முறையை செல்வி மம்தா பேனா்ஜி தூண்டுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார் பிஜேபிக்கு மக்கள் அளித்துவரும் ஆதரவை பொறுத்துக்கொள்ளமுடியாமல் இவ்வாறு அவர் நடந்துகொள்வதாக கூறினார் தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவு அரசியல் அமைப்பு சுட்டத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் நெறிமுறையற்றது என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி தெரிவித்துள்ளார்

மக்களவைக்கு இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

இதையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தர பிரதேசம் மாநிலம் மாவ் சந்தவ்லி மிர்சாப்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள பேரணியில் இன்று உரையாற்றகிறார் பின்னா் மேற்குவங்க மாநிலம் டம்டம் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உத்தரபிரதேச மாநிலத்தில் மகராஜ்கஞ்ச் மற்றும் கோரக்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்தரபிரதேச மாநிலம் குஷிநகர் மற்றம் பீகார் மாநிலம் பட்னாவில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று பஞ்சாபில் பிரச்சாரம் செய்தார் ஃபரித்கோட்டில் உள்ள பர்காரியில் பேசிய அவர் தொழிலதிபர்களின் ஆயிரக்கணக்கான கோடி ருபாய் கடன்தொகையை தள்ளுபடி செய்த பிரதமர் திரு மோடி விவசாயிகளின் கடன்களை தள்ளபடி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் பின்னார் லூதியானாவில் உள்ள முல்லன்பூரில் பேசிய அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் லாதியானாவில் தொழில் துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி மத்திய பிரதேசத்தில் தார் மற்றும் அலிராஜ்பூரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்தசெகாண்டார் அப்போது பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு பிஜேபியின் நோக்கம் என்று கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவருிம் முன்னாள் முதலமைச்சருமாள திரு திக் விஜயசிங்கும் நேற்று தார் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி அரசியல் வன்முறையை தூண்டுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் டக்கியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் பிஜேபியை அச்சுறுத்தும் வகையில் அவர் நடந்தகொள்வதாக கூறினார் பிஜேபிக்கு மக்கள் ஆதரவளித்து வருவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான அரசில் மேற்குவங்க மாநிலத்தில் சட்ட விரோதமாக ஊடுருவியவர்கள் கண்டறியப்படுவார்கள் என்றும் அனைத்து சிறுபான்மை அகதிகளுக்கும் குடியரிமை அளிக்கப்படும் என்றும் திரு மோடி கூறினார் இதற்கிடையே மாநிலத்தில் கடந்த செவ்வாய்கிழமை நிகழ்ந்த வள்முறை பிஜேபியின் திட்டமிட்ட செயல் என்று மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனா்ஜி குற்றம்சாட்டியுள்ளாா் சமூக சீர்திருத்தவாதி ஈஷ்வர் சந்திர வித்யாசாகரின் சிலையை பிஜேபியினர் சேதப்படுத்தியதாகவும் அவர் குற்றம்சாட்டியுள்ளார்

காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் நலமுடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரியல் பூங்கா சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்த வெடிவிபத்துக்கு தடை செய்யப்பட்ட உல்ஃபா இயக்கம் பெறப்பேற்றுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் அங்குள்ள தலிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதங்கியுள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு பாதுகாப்பு படையினர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈராக்கில் பதற்றநிலை நிலவுவதால் அவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை தவிர மற்ற அமெரிக்கர்களை வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் வர்த்தக போக்குவரத்து மூவம் உடனடியாக ஈராக்கிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது வன்முறை மற்றும் ஆள்கடத்தல் சம்பவங்கள் நடைபெறுவதால் ஈராக்கிற்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவேண்டும் என்றும் அமெரிக்கா தம் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது

யாத்திரை செல்வதற்கு பதிவு செய்தவர்களில் கணிப்பொறியில் குலுக்கல் முறையில் வெளியுறவு செயலாளர் திரு விஜய் கோகலே நேற்று தேர்வு செய்தாா் ஜமாத் உத் தவா அமைப்பின் தலைவன் ஹபீஸ் சையதின் மைத்துனன் அப்துல் ரஹ்மான் மாக்கி பாகிஸ்தான் அரசை எதிர்த்து அவதுறாக பேசிய குற்றத்திற்காக கைதுசெய்யப்பட்டுள்ளான் ஜமாத் உத் தவா அமைப்பின் அரசியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களை கவனித்து வந்த மாக்கி அதன் அறக்கட்டளைக்கும் பொறுப்பு வகித்து வந்தான் பாகிஸ்தான் அரசின் நிதித்துறையின் நடவடிக்கையை அந்த நபர் விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது

இத்தொடர்பாக ராணுவம் மற்றும் விமான போக்குவரத்துறை அமைச்சக உயர் அதிகாரிகள் நேற்று இஸ்லாமாபாதில் ஆலோசனை நடத்தினா் அப்போது இந்திய விமானங்கள் தங்களது வான் எல்லைகளில் பறப்பதற்கான தடையை நீட்டிப்பது என்று முடிவு செய்தனர்

தமது வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு பாகிஸ்தான் தடை செய்துள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது